பிரதம் திரு நரேந்திரமோடி குஜராத் உலக வாத்தக கண்காட்சியை இன்று காந்திநகரில் தொடங்கி வைக்கிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உத்திரபிரதேசத்தின் ப்ரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளா உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்று பங்கேற்கிறார் ஜம்மு கஷ்மீரைபொட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் இன்று மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர் தமிழகத்தில் கானும் பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாய்னா நேவால் மற்றும் ஸ்ரீகாந்த் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர் தேசிய சீனியர் ஹாக்கிப் போட்டியில் தமிழகம் அரை இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் குஜராத் உலக முதலீட்டாளர் கண்காட்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காந்தி நகரில் தொடங்கி வைக்கிறார் குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் அவர் காந்தி நகருக்கு செல்கிறார் அகமதாபாத்தில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன சர்தார் வல்லபாய் பட்டேல் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் இன்று திறந்து வைக்கிறார் இதனை தொடர்ந்து அகமதாபாத் விற்பனை திருவிழாவையும் சபர்மதியில் அவர் தொடங்கி வைக்கிறார் நாளை குஜராத் உலக முதலீட்டாளர் மாநாட்டினை பிரதமர் தொடங்கி வைக்கிறார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இன்று உத்தரபிரதேசம் செல்கிறார் பிராயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவிலும் அவர் பங்கேற்கிறார் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மகரஷி பர்த்வாஜ் சிலையையும் குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிறார்

கா்நாடகாவில் மதசாா்பற்ற ஜனதாதள் காங்கிரஸ் கூட்டணி அரசின் நிலைத்தன்மை குறித்த சிக்கல் தொடர்ந்து நீடித்து வருகிறது காங்கிரஸ் கட்சியின் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை விலக்கிக் கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினா்கள் கூட்டத்திற்கு நாளை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பங்கேற்காதவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சுட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதற்கிடையே கூட்டணி அரசை கவிழ்க்க பிஜேபி முயற்சிப்பதாகக் கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு ரவி நிராகரித்துள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் சுட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அதிருப்தி அடைந்திருப்பதற்கு பிஜேபி காரணம் அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்

பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பன்றிக் காய்ச்சல் பாதிப்புக்கு அவர் சிகிச்சை பெற்று வருகிறார்

புதுதில்லியில மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி மேனகாகாந்தி தலைமையில் நடைபெற்ற தேசிய தேர்வுக்குழுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது காந்தி அமைதி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்

பள்ளி மாணவா்கள் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் கூடுதல் கவனம் செலுத்தும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பயிற்சி அடிப்படையிலான கல்வி முறை மாணவர்களுக்கு அவசியமாகிறது என்றும் திரு பிரகாஷ் ஐவடேக்கர் கூறினார்

தமிழகத்தில் காணும் பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது மாநிலம் முழுவதும் உள்ள கற்றுவாத் தலங்களில் பொதுமக்கள் குவிந்த வண்ணம் உள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் சென்னை மெரினா கடற்கரை வண்டலூர் உயிரியல் பூங்கா கன்னியாகுமரி ஒகேனக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் இதனைபொட்டி அப்பகுதிகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப் பட்டுள்ளன பொங்கல் பண்டிகையின் ஒரு பகுதியாக உலக பிரசித்திபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தற்போது நடைபெற்று வருகிறது இதில் ஏராளமான காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி வருகின்றனர் அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன திண்டுக்கல் மாவட்டம் நத்தம்மாடிப்பட்டி மற்றும் கலையம்புத்தூரிலும் ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடி கிராமத்தில் மாட்டுமண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர்

நாகை மாவட்டம் திருக்கடையூரில் மாட்டு வண்டி குதிரை வண்டி பந்தயங்கள் நடைபெற்று வருகின்றன வெளி மாநிலத்திலிருந்து மட்டுமன்றி வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் இதளை கண்டு ரசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாடு மற்றும் குதிரை வண்டிகள் சீறிபாய்ந்தது தமிழர்களின் வீரத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் இருந்ததாக அவர் மேலும் கூறுகிறார் இதன் காரணமாக திருக்கடையூர் தரங்கம்பாடி இடையேயான நெடுஞ்சாவையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது

இதனைபொட்டி சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஒ பன்ளீர் செல்வம் மாநில அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சென்னை காமராஜர் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவும் இன்று திறக்கப்பட்டது மாநிலம் முழுவதும் அஇஅதிமுகவினர் எம்ஜிஆரின் பிறந்த தினத்தை கொண்டாடி வருகின்றனர்

பூஞ்ச் மாவட்டத்திற்குட்பட்ட குல்பூர் பகுதியில் இன்று அதிகாலை பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை குறி வைத்து பாகிஸ்தான் படையினர் தப்பாக்கிச் சூடு நடத்தியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலுக்கு நமது படையினர் உரிய பதிவடி கொடுத்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சுமார் ஒன்றை மணி நேரத்திற்கும் மேலாக இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார் உத்தரபிரதேசம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களுக்குட்பட்ட எட்டு இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் இன்று சோதனை நடத்தினர் இந்த அமைப்பினரால் கைது செய்யப்பட்ட ஐ எஸ் ஆதரவு தீவிரவாதிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது முக்கிய அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசியல்வாதிகளை குறி வைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் கடந்த மாதம் பத்து பேர் தேசிய புலனாய்வு அமைப்பினரால் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடம் நடத்திய விசாரணையில் பெற்றப்பட்ட தகவல் அடிப்படையில் இச்சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இமாச்சலப்பிரதேசம் மற்றும் ஜம்மு கஷ்மீர் பளிப்பொழிவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இமாச்சலப்பிரதேசத்தில் இன்று பளிப்பொழிவுக்கு இடையே மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் பளிப்பொழிவு காரணமாக விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஊரகப் பகுதிகளில் சாலைப் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது

இதன் காரணமாக அப்பகுதி புகைமண்டலமாக காணப்படுவதாக அங்கிருந்து வரும ஃதகவல்கள் தெரிவிக்கின்றன மூன்றாம் நிலை எச்சரிக்கை அப்பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி அந்த எரிமலை அருகே பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் மற்றும் ஸ்ரீகாந்த் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

மகளிர் இரட்டையர் பிரிவு கால் இறுதிக்கு முந்தைய கற்று ஆட்டத்தில் அஸ்பினி பொன்னப்பா சிக்கிரெட்டி இணை இந்தோனேஷிய இணையை எதிர்த்து ஆடி வருகிறது தேசிய சீனியர் ஹாக்கிப் போட்டியில் தமிழக அணி அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளது